கைகளையும் முகத்தையும் சோப்பால் கழுவுவோம் தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம் பாதுகாப்பை உறுதி செய்வோம்

தொற்றுகள் கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

வெளிநாடு வாழ் வாக்காளர்களுக்கு விரிவு படுத்த இயலாது என்று மத்திய அமைச்சர் திரு

பிள் மூன்று நிலை பிரிவில் இந்தியாவின் ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார்

எடப்பாடி கே பழனிச்சாமி கரூரில் இன்று தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகையில் விவசாயிகளின் நலனுக்காக அஇஅதிமுக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியிருப்பதாக பட்டியலிட்டார் தற்போது திண்டுக்கல்லில் அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அவர் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார்

க ஸ்டாலின் ஆத்தூரில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கையில் திமுக ஆட்சிக்கு வந்தால் ஆசிரியர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்றார்

பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் பகுதியில் திமுக மகளிர் அணி செயலர் திருமதி கனிமொழி மேற்கொண்ட பரப்புரையில் திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நல திட்டங்களை பட்டியலிட்டார் இதனிடையே பிரதமர் திரு

ராகுல் காந்தி திமுக தலைவா் திரு

க

நீதிமன்றம் தமிழகத்தில் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கான சின்னங்களை கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஒதுக்குவதை தடைசெய்ய முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது

சென்னை மாநகராட்சி சென்னையில் நாளை முதல் தபால் வாக்குகள் வீடுகளில் நேரில் பெறப்படும் என மாநகராட்சி ஆணையர் திரு

ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்திருக்கிறார் மக்களவையில் இன்று எழுத்துபூர்வமாக அவர் அளித்த பதிலில் இதுகுறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டு வருவதாகவும் இதுதொடர்பான சவால்களை கையாள்வது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்டார்

முரளிதரன் மக்களவை நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான அனைத்து அம்சங்களையும் அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதோடு எல்லை சார்ந்த ஒருமைப்பாட்டை பராமரிக்கும் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக மத்திய வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் திரு

மக்களவையில் இன்று அவர் அளித்த பதிலில் எல்லைப்பகுதிகளில் சீன நாடு கட்டமைப்புகளை வலுப்படுத்தி வருவதை இந்தியா உணா்ந்திருக்கும் அதேவேளையில் இந்தியாவும் எல்லை பகுதிகளில் கட்டமைப்பை மேம்படுத்தி கட்டமைப்பையம் பாதுகாப்பு தேவையையும் அதிகரித்து வருவதாக கூறினார் எல்லைப்பகுதிகளில் சாலைகளையும் மேம்பாலங்களையம் அமைக்க பட்ஜெட்டில் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார்